தொடங்கியது

அடையாளம் தெரியாத இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

போட்டியின் நான்காம் நாளான இன்று இந்தியா தமது இரண்டாவது இன்னிங்சை தொடர்ந்து ஆடிவருகிறது

காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது

காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை மூன்று மணிக்கு நிறைவடைகிறது

வாக்கு எண்ணிக்கை வரும் புதன் கிழமை நடைபெறவுள்ளது

போபாலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பிஜேபி துணைத் தலைவர் திரு சுதர்சன் குப்தா இவ்வாறு கூறினார்

இம்மாநிலத்தில் பதிவான வாக்குகளும் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தெலங்கானா மற்றும் மிசோரம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாள வாக்குகளின் எண்ணிக்கை நாளை மறநாள் மேற்கொள்ளப்படுகிறது குடியரசுத் தலைவர் உபி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூருக்கு இரண்டு நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார் அங்கு நாளை நடைபெறவுள்ள கல்வி தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெங்கய்ய நாயுடு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வாறு செயல்பட வேண்டுமென்பது தொடர்பான நடத்தை விதிகள் குறித்து அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து உருவாக்கப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் பேச்சுக்கள் அடங்கிய நூல்களை வெளியிட்டுப் பேசிய அவர் இதுபோன்ற விதிமுறைகள் வகுக்கப்படா விட்டால் மக்கள் அரசியல் நடவடிக்கைகள் மீதான நம்பிக்கையை இழக்க நேரிடும் என்றார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த வருவதாகவும் திரு வெங்கய்ய நாயுடு குறிப்பிட்டார் இணையக் கட்டமைப்பு நாட்டில் இணைய கட்டமைப்பிற்கு தேவையான அறிவியல் அறிவு உள்ளிட்ட அனைத்து வளங்களையும் இந்தியா பெற்றிருப்பதால் இணைய கடடமைப்புக்கான தேசிய இயக்கம் நாட்டில் வெற்றி பெறும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் திரு அசுதோஷ் சர்மா தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த இயக்கம் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது பற்றியும் விளக்கமாக எடுத்துரைத்தார் கடந்த வியாழனன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலம் திறமைமிக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேனகா காந்தி ஒடிசாவில் உள்ள அனைத்து காப்பகங்களையும் ஆய்வு செய்ய மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி உத்தரவிட்டுள்ளார்

இது தொடர்பாக மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இச் சும்பவம் தொடர்பாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை செயலாளர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தில் உள்ள அனைத்து காப்பகங்களையும் ஆய்வு செய்யுமாறு தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தை அறிவுறுத்தியிருப்பதாகவும் திருமதி மேனகா காந்தி தெரிவித்துள்ளார்

மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை அருணாச்சவப்பிரதேச சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு நபம் ரேபியா தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மாநிலத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மற்ற அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து மாநில அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சில் பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

மேகதாது அணைக் கட்டுவதற்கான சுற்றுக்சூழல் ஆய்வுக்கு மத்திய எநீர்வள ஆணையம் அனுமதி அளித்ததை எதிர்த்து தமிழகத்தின் சார்பில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைவராக உள்ள திரு மசூத் உசேன் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவராகவும் கூடுதல் பொறுப்பு வகிப்பதால் காவிரி கொடர்பாள உச்சநீதிமன்றத் தீர்ப்புகள் குறித்து முடிவெப்பதில் கருத்து வேற்றுமை எழுவதற்கு வாய்ப்புள்ளதாக தமிழக அரசு தனது மனுவில் தெரிவித்துள்ளது எனவே கதந்திரமான நபரை காவிரி ஆணையத்தின் முழுநேரத் தலைவராகவும் அந்த ஆணையத்திற்கான முழுநேர உறுப்பினர் களையும் நியமிக்க உத்தரவிடுமாறும் தமிழக அரசு கோரியுள்ளது

ஸ்ரீநகர் அருகே உள்ள மஜ்குண்ட் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் உள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலையடுத்து பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டயில் ஈடுபட்டனர் அப்போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மூன்று காவல் துறையினர் காயமடைந்து மருத்துவமனையில் அமைதிக்கப்பட்டுள்ளனர் ரானவக்களபதி பிபின் ராவத் மும்பை தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தொடர்பு குறித்து சர்வதேச சமுதாயம் அறிந்துள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார்

திரு இம்ரான் கான் செய்தி நிறுவளம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மும்பை தாக்குதலில் பாகிஸ்தான் தொடர்பு பற்றி மறைமுகமாக ஒப்புக்கொண்டது போன்று இருந்த நிலையில் இதனை திரு பிபின் ராவத் வரவேற்றுள்ளார் தண்ணீர் மாநாடு புதுதில்லியில் நடைபெற்ற தண்ணீர் குறித்த மூன்றுநாள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது இம்மாநாட்டில் காடு வளர்ப்பு பல்லுயிர் பெருக்கம் நகர்ப்புற நதி மேலாண்மை கழிவு நீர் மேலாண்மை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது

ஐந்து பேர் கொண்ட தேர்தல் ஆணைய உறுப்பினர்களில் நான்கு பேர் அவரது மனுவை நிராகரித்ததாக தேர்தல் ஆணைய செய்தித் தொடர்பாளர் கூறினார் அண்மையில் இரண்டு ஊழல் வழக்கில் திருமதி கலிதா ஜியாவிற்கு பத்து வருட சிறை தண்டளை விதித்து தேர்தலில் போட்டியிட அநநாட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது

சீனாவின் சன்யா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு உலக அழகிக்கானகிரீடத்தை முன்னாள் உலக அழகி மனுஷி சில்லார் சூட்டினார்

ஐப்பான் நாடாளுமன்றம் ஜப்பானில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை காரணமாக வெளிநாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவதற்கான புதிய சுட்டத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் கட்டுமானம் பண்ணை உள்ளிட்ட துறைகளில் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் பணிபுரிய அனுமதி அளிக்கப்படவுள்ளது இவர்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டு புதிய விசா வழங்கவும் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது

ஒப்பனிங் ட்யூன் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் காலிறதி அட்டத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது

இதையடுத்து கிராஸ்ஒவர் சுற்றை தவிர்த்து இந்தியா காலிறுதிக்கு நேரடியாக முன்னேறியுள்ளது இன்று மாலை மணி ஐந்து மணிக்கு தொடங்கவுள்ள ஆட்டத்தில் மலேசியா ஜெர்மனியையும் இரவு ஏழு மணிக்கு தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெதர்வாந்து பாகிஸ்தானையும் எதிர்கொள்கின்றன